நரேந்திர மோடி இன்று ராணி லக்ஷ்மி பாய் மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தின் கல்லூரி மற்றும் நிர்வாக கட்டிடங்களை காணொலிக் காட்சி மூலம் திறந்து வைத்தார்

புதுச்சேரியில் வீட்டுத் தனிமையில் உள்ள

அருண் தெரிவித்துள்ளார்

விருதாளர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தத்தம் இடத்தில் இருந்தபடியே இவ்விழாவில் கலந்து கொண்டனர் விளையாட்டுத் துறையில் நாட்டின் மிக உயரிய ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற ஐவரில் மணிக்கா பத்ரா வினேஷ் போகாட் ராணி ராம்பால் ஆகிய மூவர் பெண்கள் என்பதும் மாரியப்பன் தங்கவேலு பாராலிம்பிக்ஸ் வீரர் என்பதும் குறிபிட்டத்தக்கது என்று குடியரசுத் தலைவர் தமது உரையில் கூறினார் விளையாட்டும் உடல் தகுதியும் இளைஞர்களின் அன்றாட வாழ்க்கையில் இயல்பான ஒரு பகுதியாக மாறி வருவது மகிழ்ச்சிக்குரியது என்றும் கொரோனா பிரச்சனையால் உலகம் முழுவதும் விளையாட்டுத் துறை பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் அரசு உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கூட்டு முயற்சி மூலம் விளையாட்டுத் துறையில் வல்லரசாக இந்தியா மேம்படும் என தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார்

மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு

மோடி விளையாட்டு தேசிய விளையாட்டு தினம் உலக அளவில் இந்தியாவிற்கு பெருமை தேடித் தந்த விளையாட்டு வீரர்களின் சாதனைகளை கொண்டாடும் தருணம் என்றும் இந்த விளையாட்டு வீரர்களின் விடா முயற்சியும் அர்ப்பணிப்பு உணர்வும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஹாக்கி மட்டையில் மயாஜாலம் காட்டிய மேஜர் தியான் சந்த் பிறந்த நாளான இன்றைய தினத்தில் நாட்டின் திறன்மிகு விளையாட்டு வீரர்களின் சாதனைகளுக்கு பக்கபலமாக இருந்த அவர்களின் குடும்பத்தினர் மற்றம் பயிற்சியாளர்கள் உட்பட அனைவரையும் பாராட்ட வேண்டும் என்று ட்விட்டரில் பிரதமர் கூறியுள்ளார் பல்வேறு விளையாட்டுகளை பிரபலமாக்கி நாட்டில் விளையாட்டு திறன்களை வளர்க்க ஏராளமான முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி இன்று உத்தர பிரதேசத்தில் உள்ள ராணி லக்ஷ்மி பாய் மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தின் கல்லூரி மற்றும் நிர்வாக கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் வேளாண் துறையில் சுயசார்பு என்பது கிராமங்களின் முழுமையான பொருளாதார சுயசார்பை குறிப்பதே தவிர உணவை மட்டுமே குறிப்பது அல்ல என்று அவர் கூறினார் வேளாண் விளை பொருட்களின் மதிப்பை கூட்டி உள்நாட்டு மற்றும் உலக சந்தைகளில் விற்க இயக்க ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் விவசாயம் இதா தொழில்களை போல் முன்னேறினால் கிராமங்களில் வேலை வாய்ப்பும் சுய வேலை வாய்ப்பும் பெருமளவு அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார்

வேளாண் அறிவியலை நடுநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பாடமாக கற்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வசந்தகுமார் கொரோனா தொற்றினால் சென்னையில் நேற்று காலமான காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமாரின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கன்னியகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் கிராமத்தில் நாளை காலை நடைபெற உள்ளன அகத்தீஸ்வரம் எடுத்துச் செல்வதற்கு முன்பாக இன்று சென்னை காமராஜர் அரங்கத்தில் வைக்கப்பட்டிருந்த வசந்தகுமாரின் உடலுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி உட்பட பலர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்

மல்லாடி புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் கொரோனா நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் இதர வசதிகளை தாம் நேரில் ஆய்வு செய்ததாகவும் இன்று முதலமைச்சரிடம் பேசி குறைபாடுகளை களைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் தெரிவித்துள்ளார்

அருண் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கொரோனா நடவடிக்கைகளையும் எடுத்து வரும் நிலையில் வீட்டுத் தனிமையில் வைக்கப்பட்டுள்ள சிலர் விதிமுறைகளை மீறி வெளியே வருவதாக தெரிய வந்திருப்பதாகவும் இதனால் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிரிக்கும் என்றும் செய்தி குறிப்பு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் இவர்கள் வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேயே தனிமையில் இருக்கிறார்களா என்று கண்காணிக்குமாறு காவல் துறையினர் மற்றும் சுகாதாரத் துறையினருக்கு அறிவுறுத்தப் பட்டுள்ளதாகவும் குவாரண்டைன் கண்காணிப்பு செயலி உள்ளிட்ட வசதிகள் இதற்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

அர்ஜுன் சர்மா உத்தரவிட்டுள்ளார் ஏற்களவே கொரோனா மருத்துவமனையாக அறிவிக்கப்பட்டுள்ள காரைக்கால் அரசுப் பொது மருத்துவமனையில் தற்போதுள்ள மருத்துவ வசதிகளின் பயன்பாடு நிரம்பி விட்டதை கருத்தில் கொண்டு பேரிடர் மேலாண்மை சட்டம் மற்றும் கொள்ளை நோய் சட்டத்தின் கீழ் இவ்வாறு உத்தரவிடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார்

அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் இது குறித்து மத்திய நிபுணர் குழுவிடம் அளித்துள்ள மனுவில் நிர்வாக மோதல் இன்றி கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக மாவட்ட ஆட்சியரின் பொறுப்பில் இப்பணிகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார்

வங்கியில் கடன் வாங்கி பணிகளை முடித்த ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் வழங்க தவறியதால் ஒப்பந்ததாரர்களின் வாழ்வாதாரம் அரசு பாதிக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் திரு அருணகிரி செயலாளர் திரு

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராணி லச்ஷ்மி பாய் மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தின் கல்லூரி மற்றும் நிர்வாக கட்டிடங்களை காணொலிக் காட்சி மூலம் திறந்து வைத்தார்

புதுச்சேரியில் வீட்டுத் தனிமையில் உள்ள கொரோனா நோயாளிகள் விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் டாக்டர் டி அருண் தெரிவித்துள்ளார்